இப்பிரச்சனை தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

நாடாளுமன்றம் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் வெளியிட்ட கருத்துக்கள் பற்றிய பிரச்சனையில் மத்திய சமுகநீதிமற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலோட் இன்று மதியம் நாடாளுமன்ற இரு அவைகளிலம் வெளியிட்ட அறிக்கை திருப்தி அளிப்பதாக இல்லை என்று கூறி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

இதில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் உரிய முறையில் பரிசீலித்து பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் எஸ்சி எஸ்டி பிரிவினரின் நலன்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அறிக்கை முடிந்த உடனேயே பிரச்சனை குறித்து அவையில் விவாதிக்க தாங்கள் விரும்புவதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி கூறிய போதிலும் அமைச்சரின் அறிக்கையைத் தொடர்ந்து விவாதங்கள் இருப்பதில்லை என்று கூறி சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அனுமதி மறுத்துவிட்டார் இதைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் அவையில் இருந்து வெளியேறின தொடர்ந்து அமைச்சர் திரு கெலோட் இப்பிரச்சனை குறித்து மாநிலங்களவையிலும் அறிக்கை வெளியிட்டார் முக்கியமான பிரச்சனையில் எஸ்சி எஸ்டி பிரிவினரின் நலன்களை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தின இதற்கு அமைச்சர் வெளியிட்ட பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி பின்னர் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

இந்த சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய பூர்வாங்க விசாரணை தேவையில்லை என்றும் முதல் நோக்கு ஆதாரம் இல்லாவிட்டால் முதல் தகவல் அறிக்கையை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்றும் முதல்நோக்கு ஆதாரம் இல்லாத வழக்குகளில் மட்டுமே முன்ஜாமீன் வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர் குடியுரிமை நீதிமன்றம் டெல்லி ஷாகின் பாக் பகுதியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை அங்கிருந்து அகற்றக் கோரும் மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது ஆர்ப்பாட்ட உரிமை மக்களுக்கு உண்டு என்றாலும் பொது பயன்பாட்டிற்கான சாலைகளை எவரும் மறித்து மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்த முடியாது என்று நீதிபதிகள் கூறினர்

டெல்லி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன

இம்மையங்களில் டெல்லி போலீசார் மற்றும் இணை ராணுவப் படையினர் மூலம் பல அடுக்கு பாதுகாப்ப போடப்பட்டுள்ளது

வாழ்த்து சிறந்த திரைப்பட விருதுக்கான ஆஸ்கார் விருது பெற்று சாதனை படைத்துள்ள பாரசைட் தென்கொரிய திரைப்படத்தின் நடிகர்கள் மற்றும் இதர தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஸ் ஜவ்டேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு கோவாவில் நடைபெற்ற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தாம் நினைவு கூர்வதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு இயக்குனர் திரு வி பழனிசாமி சென்னை தொலைக்காட்சி நிலைய செய்தி இயக்குனர் திரு எம் அண்ணாதுரை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இணை இயக்குனர் திருஜே காமராஜ் யூனிசெப் சென்னை அலுவலக சமூக கொள்கைப் பிரிவு தலைவர் திரு பினாகி சக்ரவர்த்தி உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பேடி கடிதம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம் என அறிவுறுத்தி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு கடிதம் எழுதி உள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசு தலைவரின் ஒப்புதலுடன் மத்திய அரசால் அரசிதழில் வெளியிடப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் சட்டப்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பொருந்தும் என்றும் இதுகுறித்து கேள்வி கேட்கவோ விவாதிக்கவோ இயலாது என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியுரிமை நாடாளுமன்றத்திற்கு உள்ளதே தவிர சட்டமன்றத்தில் இதுகுறித்து விவாதிக்க இயலாது என்றும் இதுஅல்லாது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டமன்ற அலுவல் விதிகளின்படி அனுமதிக்க தக்கது அல்ல என்றும் அவர் கூறி உள்ளார்

இவர்களில் ஒருவரான மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் சட்டமன்றத்தில் பிஜேபி அதை கடுமையாக எதிர்க்கும் என்றார்

துணை நிலை ஆளுநர் இம்மாணவர்களிடையே பேசுகையில் நல்ல கல்வி மற்றும் விளையாட்டுடன் நாட்டையும் சுற்றிப் பார்ப்பதால் மாணவர்கள் எதிர்காலத்தில் தேச சேவைக்கு நன்கு தயாராக முடியும் என்றார்

கந்தசாமி புதுச்சேரி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று நாக்பூரில் உள்ள பவுத்த தலமான தீச்ஷா பூமியில் தரிசனம் செய்தார் தொடர்ந்து அங்குள்ள ஸ்தூபி மற்றும் புகைப்பட அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிட்டார்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு பல்வேறு பிரச்சனைகளை மீறி சிறந்த முறையில் செயல்பட்டு விருதுகளை வென்று வருவதாக கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலுவை கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏன் தகுதி நீக்கம் செய்யக் கூடாது எனக் கேட்டு பேரவை தலைவர் நோட்டீஸ் அனுப்பியதாகவும் இதற்கான திரு தனவேலுவின் பதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் திரு நமச்சிவாயம் மேலும் தெரிவித்தார் மய்யம் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலுவை காங்கிரஸ் இடைநீக்கம் செய்தது அக்கட்சியின் நிலைப்பாடு என்றாலும் அவருக்கு பேரவை தலைவர் நோட்டீஸ் அனுப்பியது பேச்சுரிமையை பறிக்கும் செயல் என்று மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் கூறி உள்ளார்